எடப்பாடி கே பழனிச்சாமி இன்று அடிக்கல் நாட்டினார்

மன்னார் வளைகுடாவில் நிலைகொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவிழந்து ராமநாதபுரம் வழியாக தெற்கு கேரளத்திற்குள் நகரும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

புதுதில்லியில் இன்று நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் காணொலி மூலம் உரையாற்றிய அவர் இந்தியாவின் கோவிட் தடுப்பூசியை உலகமே ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக குறிப்பிட்டார்

மருத்துவ பணியாளர்களுக்கு முதலில் தடுப்பூசி போடப்படும் என்று கூறிய அவர் முன்கள பணியாளர்கள் முதியவர்களுக்கு இதில் முன்னுரிமை அளிக்கப்படும் என்றார் அரசியல் கட்சிகள் அனைத்தும் பொதுமக்களிடையே கோவிட் தொற்று குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் அவசியத்தையும் வலியுறுத்திய பிரதமர் கோவிட் தொற்றுக்கு எதிரான நம் நாட்டின் போராட்டம் இன்றியமையாதது என்றார் அதேவேளையில் தனி நபர் இடைவெளி கடைபிடித்து முககவசம் அணிந்து அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார்

நரேந்திரமோதி இன்று சிறப்புரையாற்றுகிறார்

தொழில் கல்வி அரசு துறை சார்ந்த பல்வேறு தலைவர்கள் இம்மாநாட்டில் சிறப்புரை ஆற்றுவது குறிப்பிடத்தக்கது

எதிர்காலம் தற்போது என்பதை மையக்கருத்தாக கொண்டு இந்தாண்டு இம்மாநாடு நடைபெறுகிறது முதலமைச்சர் மதுரை சர்வதேச விமான நிலைய விரிவாக்க பணிகளுக்கான கிட்டம் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி தெரிவித்திருக்கிறார்

இந்நாளை ஒட்டி குடியரசுத்துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு நாட்டின் கடற்படையினருக்குதமது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டிருக்கிறார்

பிரதமர் திரு நரேந்திரமோதி விடுத்துள்ள டிவிட்டர் செய்தியில் நாட்டின் கடலோர எல்லைகளை வீரத்துடன் காத்து பேரிடர் காலங்களில் மனிதாபிமான உதவிகளை நல்கி வரும் இந்திய கடற்படையினர் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு வாழ்த்துக்களை உரித்தாக்கிகொள்வதாக கூறியுள்ளார் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு

கடற்படை தினத்தை ஒட்டி சென்னை போர் நினைவு சின்னத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடற்படை தளபதி புனித் சதா மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்

சக்தி காந்த தாஸ் ரிசர்வ் வங்கி பிற வங்கிகளுக்கு வழங்கும் கடன்களுக்கான ரிப்போ வட்டி விகிதத்தில் எந்த மாற்றமும் செய்யாமல் நான்கு சதவிகிதமாக தொடர்ந்து பராமரிக்கப்படுவதாக வங்கி ஆளுநர் திரு

நிதித்துறையில் நிலைத்தன்மையை பாதுகாக்க நடவடிக்கைகளை எடுத்துரைத்த அவர் பொருளாதார தேக்க நிலை மீண்டு வரும் நிலையில் சந்தை நிலவரங்களும் மீண்டுள்ளதோடு ரொக்க மதிப்பும் வலுப்பெற்றுள்ளதாக சுட்டிக்காட்டினார்

இதன்காரணமாக இன்று கடலூர் நாகை ராமநாதபுரம் திருவாருர் மாவட்டங்களில் அதி கன மழையும் தஞ்சை புதுக்கோட்டை சிவகங்கை விழுப்புரம் திருவண்ணாமலை அரியலூர் பெரம்பலூர் வேலூர் திருவள்ளூர் ராணிப்பேட்டை காரைக்கால் மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கன மிக கன மழையும் பெய்யக்கூடும் என்று இம்மையம் தெரிவித்துள்ளது அதேவேளையில் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சேலம் நாமக்கல் கள்ளக்குறிச்சி கரூர் திருச்சி திண்டுக்கல் திருப்பூர் நீலகிரி கிருஷ்ணகிரி ஈரோடு தர்மபுரி மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் கன மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக இம்மையம் கூறியுள்ளது

அதேபோல் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஏரி நிரம்பியுள்ளதால் உபரி நீர் மதகு மூலம் வெளியேற்றப்பட்டு வருகிறது

திருப்போரூர் மழை திருப்போரூர் வட்டத்திற்குட்பட்ட பெரிய ரிப்பேடு ஊராட்சியில் கன மழையால் நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளில் மழை நீர் புகுந்துள்ளது வேளாண் பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன

சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் வெள்ள நீர் புகுந்துள்ளது தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது மாவட்டத்தின் முக்கிய ஏரிகள் வேகமாக நிரம்பி வருகின்றன